அவசரசுட்டத்தைமத்திய அரசுபிறப்பித்துள்ளது

ரிச்வ் வஙகியின் அதிகாரவரம்பிற்குள் கூட்டுறவு வங்கிகளைகொண்டுவருவதற்குவகைசெய்யும் அவசரசட்டத்தைமத்திய அரசுபிறப்பித்துள்ளது முன்னதாகமத்தியஅமைசசரவைபரிந்துரைசெய்த இந்தஅவசரசுட்டத்திற்ககுடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார் இதனைஅடுத்து இந்தஅவசரசட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த புதியதிருத்தத்தால் மாநிலகூட்டுறவு சட்டத்தின்கீழ் செயல்படும் மாநிலகூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களுக்கானதற்போதுள்ளஅதிகாரங்கள் எந்தவகையிலும் பாதிக்கப்படாதுஎன்றுமத்தியஅரசுதெளிவுபடுத்தியுள்ளது மேலும் தொடக்கவேளாண்மைகடன் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு இந்தசுட்டத் திருத்தம் பொருந்தாதுஎன்றும் அரசுகூறியுள்ளது

பிறநாடுகளைஒப்பிடுகையில் இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் நம்நாட்டில் குறைவாகஉள்ளதுஎன்றும் அவர் கூறினார் பங்களிப்புடன் இந்தநோய் கட்டுப்படுத்தப்பட்டள்ளபோதிலும் மக்கள் வரும்காலங்களிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவேண்டியதுஅவசியமாகிறதுஎன்றுஅவர் தெரிவித்தார்

ஊரடங்கு காரணமாகபாதிக்கப்பட்டபொருளாதாரத்தைமீட்டெடுப்பதற்காகசுயசாா்பு இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விண்வெளித்துறையில் வரலாற்றுசிறப்புமிக்கசீர்திருத்தநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் வளர்ச்சியைஉறுதிசெய்வதற்காகதொலைநோக்குஅடிப்படையில் மத்தியஅரசுசெயல்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் மக்கள் கருத்துக்களின் அடிப்படையிலேயேதிட்டங்கள் வகுக்கப்படுவதாகவும் பிரதமா் தெரிவித்தாா் மக்கள் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் விவசாயிகள் தொழிலாளர்கள் நடுத்தரவர்க்கத்தினரின் நலனுக்காகமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார் உள்நாட்டுஉற்பத்திக்குஊக்கம் அளிக்கப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

ஹர்ஷ்வர்தன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

நாட்டில் மருத்துவக் கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றங்கள் தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது

வெளியுறவுத் துறைஅமைச்சர் சிவில் விமானபோக்குவரத்துத் துறைஅமைச்சர் உள்துறை இணையமைச்சர் கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் சுகாதாரத்துறை இணையமைச்சர் ஆகியோரும் இந்தக் கூட்டத்தில் கலந்துகொள்ளவிருப்பதாகமத்தியஅரசுவட்டாரங்கள் தெரிவித்தன

சென்னைதண்டையார்பேட்டையில் நோய்த் தொற்றுதடுப்புப் பணிகளை இன்றுகாலைஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார்

இந்தியாவுடனானஎல்லையில் தற்போதுள்ளநிலைமையமாற்றமுயற்சித்தால் கடுமையானவிளைவுகள் ஏற்படும் என்றுசீனாவுக்கு இந்தியாஎச்சரித்துள்ளது எல்லைப் பிரச்சினைதொடர்பாக இருநாடுகளுக்கிடையேமேற்கொண்டுவரும் அமைதிமுயற்சிகள் இதனால் பாதிக்கப்படும் என்றுசீனாவுக்காக இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார் செய்திநிறுவனம் ஒன்றுக்குஅவர் அளித்துள்ளபேட்டியில் இருநாடுகளுக்கு இடையிலானஎல்லையில் செய்யப்படும் மாற்றம் இருதரப்பு உறவுகளில் மிகப் பெரியபாதிப்பைஏற்படுத்தும் என்றுஅவர் கூறினார் ஏற்கனவேஎல்லையில் சீனத் துருப்புகள் மேற்கொண்டநடவடிக்கைகள் இருதரப்பு உறவுகளில் இருந்தநம்பிக்கையைகணிசமாககுறைத்துவிட்டதுஎன்றும் கிழக்குவடாக் குறித்தநிலைப்பாட்டைசீனாமாற்றிக் கொள்ளவேண்டும் என்றும் கூறினார் இந்தியாவுடனானஉறவு எந்ததிசையைநோக்கிசெல்லவேண்டும் என்பதைசீனாமிகவும் கவனமாகபரிசீலிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இடையிலானஉறவுகள் இருநாடுகளுக்கு மேம்படுவதற்குஎல்லையில் அமைதியும் பரஸ்பரஎல்லையைமதித்துநடக்கும் போக்கும் தொடரவேண்டும் என்றும் அவர் கூறினார்

அவர்களைமத்தியஅரசுகப்பல் மூலமாகவும் விமானங்கள் மூலமாகவும் மீட்டுவருகிறது

இந்தமீனவர்களில் பெரும்பாலானோர் கன்னியாகுமரிமாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுகுறிப்பிடத்தக்கது

மதிப்புக்கூட்டுவரிஅடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலைமாநிலத்திற்குமாநிலம் வேறுபடுகிறது

வீரமணிகூறினார்